ஆட்சியர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி டத்தரவிட்டுள்ளார்

உள்ளாட்சி தேர்தல் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் தொகுதிகளுக்கான வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்ய வேண்டும் என்று மாநில தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

இனி விரிவான செய்திகள் ஆழ்துளை கினறு அமைக்கும் போது விதிமுறைகள் முறையாக கடைப்பிடிக்கப்படுகின்றனவா என்பதை அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் இத்தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் விதிகளை கடைப்பிடிப்பதில் கவனக்குறைவு இருந்தால் சம்மந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் தாம் உத்தரவிட்டிருப்பதாக கூறியுள்ளார் பொது மக்களும் தங்களது நிலத்தில் அமைத்த ஆழ்துளை கிணற்றை முடும்போது உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்வதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் திருச்சி மாவட்டம் நடுகாட்டுப்பட்டி கிராமத்தில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த இரண்டு வயது சிறுவன் கஜித் வில்சனை உயிருடன் மீட்க இரவு பகலாக முயற்சி மேற்கொண்டும் சடலமாக மீட்கப்பட்ட செய்தி தமக்கு மிகுந்த மனவேதனை அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் சிறுவனின் பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் தமது ஆழ்ந்த இரங்கலை திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் திருச்சி மாவட்டம் நடுக்காட்டுபட்டியில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்து உயிரிழந்த சிறுவன் சுஜித் வில்சன் உடல் இன்று அதிகாலை மீட்கப்பட்டது மணப்பாறையில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிறுவன் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது அமைச்சர்கள் திரு விஜயபாஸ்கர் திரு வெல்லமண்டி நடராஜன் திரு வளர்மதி வருவாய் நிர்வாக ஆணையர் திரு ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் சிறுவனின் உடலுக்கு மலர் அஞ்சலி செலுத்தினர் பொது மக்கள் அஞ்சலி செலுத்திய பின்னர் பாத்திமா புதூரில் சிறுவன் சுஜித் வில்சன் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது முதலனமச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலனமச்சர் திரு ஒ பள்ளீர்செல்வம் மற்றும் அம்சர்கள் சிறுவன் சத்தித்தின் வீட்டிற்கு சென்று பெற்றோர் மற்றும் உறவினர்களுக்கு நேரில் ஆறுதல் தெரிவித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் அனைத்து தொழில் நுட்பத்தையும் பயன்படுத்தி சிறுவன் கஜித்தை மீட்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தின் அடிப்படையில் தான் ஒஎன்ஜிசி தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புக் குழு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புடன் இணைந்து இரவு பகல் பாராமல் பணியில் ஈடுபட்டதாக தெரிவித்தார் மீட்புப் பணியில் தொய்வு ஏற்பட்டதால் சிறுவள் உயிரிழக்க நேரிட்டதாக கூறப்படுவதை திட்டவட்டமாக அவர் மறுத்தார்

முள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் திரு முத்தரசன் உள்ளிட்ட பலர் சிறுவன் சுஜித்தின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர் உச்சநீதிமன்ற வழிக்காட்டுதலின் படி ஆழ்துளை கிணறுகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் எதிர்பாராத நிகழ்வுகள் ஏற்படும் போது தேவையான நவீன தொழில்நட்ப வசதிகளை போர்க்கால அடிப்படையில் பேரிடர் மீட்புக்குழுவினருக்கு ஏற்படுத்தித்தர வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்

இத்தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொது நல மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு சத்தியநாராயணன் திரு சேஷ சாயி ஆகியோர் கொண்ட அமர்வு இத்தொடர்பான சுட்டங்களை ஊடகங்கள் பொது மக்களுக்கு தெரிவித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தது

சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்காளர் பட்டியலில் உள்ள விவரங்களின் அடிப்படையில் இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டு மாநில தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியலில் திருத்தம் அல்லது மாறுதல் செய்ய விரும்புவோர் முதலில் இந்திய தேர்தல் ஆனையம் வெளியிட்டுள்ள சட்டமன்ற தொகுதிகளுக்னாள வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளது அதன் அடிப்படையில் உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியலில் பெயர் மாற்றம் மற்றும் திருத்தம் செய்து வாக்களிக்கலாம் என்று இன்று வெளியிடப்பட்ட மாநில தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இதற்கான ஒப்புதலை அளித்துள்ளார்

இன்றைய சேமிப்பு நாளைய வாழ்வின் பாதுனப்பு என்பதை கருத்தில் கொண்டு மக்கள் தங்களது வருமானத்தின் ஒரு பகுதியை எதிர்காலத் தேவைக்காக சேமிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார் நாளை உலக சிக்கன நாள் கொண்டாடப்படுவதையொட்டி அவர் விடுத்துள்ள செய்தியில் அஞ்சலக சிறு சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்வதன் மூலம் தங்களது பணத்தை பாதுகாப்பதோடு அதிக வட்டியும் பெறலாம் என்று கூறியுள்ளார் திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத்சனயேஸ்வரர் திருக்கோயிலில் குருபெயர்ச்சி விழா இன்று விமரிசையாக நடைபெற்றது தமிழகத்தில் பல்வேறு சிவன் கோயில்களிலும் குருபெயர்ச்சியைபொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன

இதனையொட்டி இந்திய ரயில்வேயின் உணவு மற்றும் சுற்றுலா கழகத்தின் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது இவ்வாண்டு லஞ்ச ஒழிப்பு வாரத்தின் கருப்பொருள் நேர்மையே வாழ்க்கை முறை என்பதாகும் மாவட்ட செய்திகள் நாமக்கல் மாவட்டத்தில் ஐல் சக்தி திட்டத்தின்கீழ் செயல்படுத்தப்பட்ட பணிகளால் குளம் குட்டைகள் ஏரிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதாக ஆயுஷ் அமைச்சகத்தின் இணைச்செயலர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறும் என்று ஆட்சியர் திருமதி சாந்தா தெரிவித்துள்ளார் துத்துக்குடி மாவட்டத்தில் நாட்டின் ஏழாவது பொருளாதார கணக்கெடுப்பை ஆட்சியர் திரு சந்தீப் நந்துரி இன்று தொடங்கிவைத்தார்

ஹங்கேரியின் புடாபெஸ்ட்டீல் இன்று நடைபெற்ற அரையிறுதி போட்டியில் அவர் அஜர்பைஜானின் அபுபக்கரிடம் தோல்வி அடந்ததன் மூலம் வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் பங்கேற்கிறார்